வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள மக்கிய மிகி ஆணையத்திலிருந்து இரண்டாவது தவணை நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் மாற்றுக் கட்சியினரை பெரிதும் மதித்தவர் வாஜ்பாய் என்று மத்திய அமைச்சர் திரு

மத்தியில் உள்ள பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரக கடந்த நான்காண்டுகளில் ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று பிஜேபி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமது வாரணாசி தொகுதியின் கட்சித் தொண்டர்களுடன் கலந்துரையாடியபோது இதனைத் தெரிவித்த அவர் வளர்ச்சிப் பணிகளே இதுவரை எட்டிப் பார்க்காத இடங்களை அடையாளம் கண்டு அப்பகுதிக்குத் தேவையாள திட்டங்களை நிறைவேற்ற தமது அரசு கடமைப்பட்டுள்ளது என்றார் வளர்ச்சித் திட்டங்கள் அனைத்துப் பகுதி மக்களையும் சென்றடைவதை உறுதிப்படுத்தும் வகையில் பிஜேபி தொண்டர்களின் பணியும் பொறுப்பும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கான மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வாரணாசியில் நடைபெறும் என்றும் அந்த மாநாடு வெற்றிபெற ஆன்மிக நகரமான வாரணாசியில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் வியட்நாம் கம்போடியா ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று தமது வியட்நாம் பயணத்தை முடித்துக் கொண்டு கம்போடியா சென்றடைந்தார் அந்நாட்டு தலைநகர் நாம்பென்னில் கம்போடியாவுக்கான இந்தியத் தூதர் திருமதி மாணிக்கா ஜெயின் மற்றும் மூத்த அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் கம்போடியாவில் இரண்டு நாட்கள் தங்கவுள்ள அவர் அந்நாட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவுள்ளார்

கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் மாற்றுக் கட்சியினரை பெரிதும் மதித்தவர் வாஜ்பாய் என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சென்னையில் நேற்று பிஜேபி சார்பில் நடைபெற்ற அஞ்சலிக் கூட்டத்தில் பேசிய அவர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தங்க நாற்கரச் சாலைத் திட்டம் மட்டுமல்லாமல் சில நதிகளையும் இணைத்து நாட்டு மக்களின் தாகத்தை தீர்த்தார் என்று கூறினார் தமிழ் உட்பட அனைத்து மொழிகளும் செழுமை பெற உதவினார் என்றும் அவர் கூறினார் அமைச்சர் திரு ஜெயக்குமார் பேசுகையில் அரசு தீட்டும் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை நேரில் ஆய்வு செய்த பிரதமராக திகழ்ந்தவர் வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டினார் உயர் பொறுப்புக்கு வருபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மற்றவர்களுக்கு பாடமாக இருந்தவர் வாஜ்பாய் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் உட்பட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றினர் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதி உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள மத்திய நிதி ஆணையத்திலிருந்து இரண்டாவது தவணை நிதியை விடுவிக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை நேற்று புதுதில்லியில் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி சந்தித்து அளித்துள்ள மனுவில் இதனை வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சிஅமைப்புகள் பொதுமக்களுக்கான அடிப்படைப் பணிகளை அன்றாடம் மேற்கொள்ள இந்த நிதி மிகவும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பல வளர்ச்சிப் பணிகள் முதற்கட்ட நிதியை கொண்டு நடைபெற்றுள்ளதாகவும் மீதமுள்ள பணிகளை முடித்து திட்டத்தை நிறைவு செய்ய இந்த நிதி தேவைப்படுவதாகவும் அந்த மனுவில் அமைச்சர் திரு வேலுமணி சுட்டிக்காட்டியுள்ளார்

ஆறு மாத மருத்துவப் பட்டயப் பயிற்சி வகுப்புகளை நடத்த தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ரயில் விபத்துக்களை தடுக்க தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே காவல்துறை கூடுதல் டிஜிபி திரு சைலேந்திரபாபு கூறியிருக்கிறார் நேற்று கோவை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலைநிகழ்ச்சிகளை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் ரயில்களில் பொதுமக்கள் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார் ஆளில்லா லெவல் கிராசிங்குகளை கடக்கும்போது கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார் ஆவடி சுட்டமன்றத் தொகுதியிலிருந்து தாம் வெற்றிபெற்றதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றது என்பதால் அதை நிராகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு பாண்டியராஜன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் கோவை பொள்ளாச்சி இடையே அமைக்கப்பட்டு வரும் நான்கு வழிச்சாலையால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் என்று சுட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தங்களது இருப்பிடங்களுக்குச் செல்ல புறவழிச்சாலைகள் அவசியம் என்றார் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் உற்பத்தியாகும் விவசாயப் பொருட்களை ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக கொண்டு செல்லவும் தரமான சாலைகள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் கட்டித் தரப்படும் என்று கைத்தறித் துறை அமைச்சர் திரு

மணியன் கூறியிருக்கிறார்

இதனால் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்ட கிராம மக்கள் நேற்று வீடுகளுக்குத் திரும்பினர் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் வழங்கினார் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின்கீழ் இ சேவை மையங்களில் பட்டா பிறப்பு இறப்புச் சான்றிதழ்கள் போன்றவற்றை விரைவாக பெற முடிகிறது இதுகுறித்து எமது கோவை செய்தியாளர் மயில்வாகணன் கூறுகையில்

பிரதமர் திரு நரேந்திரமோடி விரைவில் எகிப்தில் மேற்கொள்ளவுள்ள சுற்றுப் பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு அப்துல் ஃபட்டா அல் சிசியை சந்தித்துப் பேசுவார் என்று இந்தியாவுக்கான எகிப்து தூதர் திரு

இதே பிரிவில் இந்தியாவின் ஜின்சன் ஜான்சனுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது

குராஷ் என்ற தற்காப்புப் போட்டியில் பிங்கி பல்ஹாராவுக்கு வெள்ளிப்பதக்கமும் மலபிரபா எல்லப்பாவு க்கு வெண்கலப்பதக்கழம் கிடைத்துள்ளது வில்வித்தை மகளி் மற்றும் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய அணிக்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது